உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது

அத்துறைக்கான அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார்

அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை வேளாண் சட்டத்திருத்தங்கள் உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வேளாண்மை கூட்டுறவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மிக சிறப்பாக பணியாற்றிய டாக்டர் பாலா சாஹேப் விக்கே பாட்டாலின் சுயசரிதை நூலை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூவம் வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் பாலா சாஹேப் விக்கே பாட்டீல் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காக பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார் நாடு விடுதலை அடைந்த பின்னர் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்பதில் பெரிய அளவில் கவனம் செலுத்தப்படவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தற்போது விவசாயிகள் பயனடையும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு பயிர்க்காப்பீட்டுத் திட்டங்கள் போன்றவை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் இவற்றின் மூலம் விவசாயிகளின் வருவாய் அதிகரிக்கும் என்று கூறிய பிரதமர் தற்போது செயல்படுத்தப்படும் திட்டங்களின் மூலம் விவசாயிகள் தங்களது சிறிய செலவுகளுக்காக பிறரை சார்ந்திருக்க வேண்டிய தேவை தவிர்க்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் குளிர்பதன கிடங்குகளை அதிகரித்தல் பெரிய உணவு பூங்காக்களை ஏற்படுத்துதல் வேளாண் பதப்படுத்துதல் கட்டமைப்பை அதிகரித்தல் போன்றவை முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது நடைபெறுவதாக குறிப்பிட்டார் விவசாயத்தில் பாரம்பரிய அறிவை பாதுகாப்பதுடன் பழைய மற்றும் புதிய நடைமுறைகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு கிசான் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் இதன் மூலம் அவர்கள் வங்கிகளில் எளிதாக கடன்பெற இயலும் என்றார் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிப்பதன் மூலம் தற்சார்பு இலக்கை நோக்கிய முயற்சிகள் மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோ கூறினார் மத்திய நிதி அமைச்சள் திருமதி நிர்மலா சீதாராமனின் அறிவிப்புகள் நுகர்வோர் செலவையும் உணர்வையும் ஊக்குவிக்கும் என்றும் மூலதன செலவை அதிகரிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சரின் அறிவிப்புகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று தமது டுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் நமது பொருளாதாரதேவைக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றம் அவா கூறியுள்ளார்

இந்தியாவில் இந்த தொற்று பாதிப்பால் ஏற்பட்ட உயிரிழப்பு ஒன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதம் எனவும் உலகிலேயே இது குறைவானது என்றும் அவர் தெரிவித்தார்

பண்டிகை காவம் வரவிருக்கும் நிலையில் மக்கள் விதிமுறைகளை பின்பற்றி தொற்று பாதிப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டார்

டெங்கு மலேரியா சிக்கன் குனியா உள்ளிட்ட பிற நோய்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் தவிர்த்தல் தொடர்பாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் விளக்கப்பட்டுள்ளது

நோய் தடுப்பு கண்காணிப்பு தகவல் தொடர்பு நோய் மேலாண்மை ஆகியவற்றில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் அவசியம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்களார்பட்டியல் குறித்து அடுத்தமாதம் மூன்றாம் தேதி அனைத்துக்கட்சிக் கூட்டம் சென்ளை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் ஆயுஷ் திட்டத்தின்கீழ் சென்னை மண்டலத்திற்கான மூலப்பொருட்கள் மருந்துகள் களஞ்சியத்தை மத்திய அமைச்சர் அத்துறைக்கான திரு புரீபத் யெஸ்சோ நாயக் இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஆயுஷ் அமைச்சகத்தின்கீழ் மருத்துவ தாவரங்களை பயிரிடுவதில் மண்டல மூலப்பொருட்கள் மருந்து களஞ்சியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார் தேசிய மருத்துவ தாவர வாரியத்துடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் தேசிய மூலப்பொருட்கள் மருந்து களஞ்சியத்தையும் மண்டல மூலப்பொருட்கள் மருந்து களஞ்சியத்தையும் உருவாக்கியுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள தேசிய சித்தமருத்துவ நிறுவனத்தின் தலைமையில் தென்மண்டலத்தில் தயாரிக்கப்பட்ட மூலிகை மருந்து பொருட்களைபாதுகாக்கவும் ஆவணம் சுசுய்யவும் இந்த களஞ்சியம் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் காவல்துறை கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்ரெட்டி கூறியுள்ளார்

ஒழுங்கை பராமரிப்பது மாநில அரசுகளின் பொறுப்பு என்றாலும் காவல்துறையை சட்டம் நவீனப்படுத்துதல் மற்றும் குற்றத்தடுப்பில் மத்திய அரசு முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் மகளிருக்கு எதிராள குற்றங்களை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

அடுத்த நாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படும்

வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக குமரி கடல் மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்ல வேண்டாமென சென்னை வானிலை ஆய்வுமைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்தார்